விவசாயிகள் இளைஞர்கள் மகளிர் என அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்களை மத்தியஅரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு

சாலை விதிகளை முறையாக கடைப்பிடித்து விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பேசியஅவர் பிலாஸ்பூர் மணாலி லே இடையேயான புதிய ரயில் தடம் மூலம் சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார்

விவசாயிகள் இளைஞர்கள் மகளிர் என அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்களை மத்தியஅரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் முன்னதாக லே யில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் செலுத்தும் கிஸான் சம்மான் நிதி திட்டத்தின்மூலம் விவசாயிகள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்றார்

இந்த ஆண்டுமுதல் ஆன் லைன்மூலம் முன்கூட்டியே பதிவு செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது

வன்முறையை தூண்டுவது எதிர்மறையான செய்திகள் யூகங்களின் அடிப்படையிலான செய்திகளை தவிர்த்து அரசுக்கும் மக்களுக்கும் இடையேயான பாலமாக செய்தி நிறுவனங்கள் செயல்பட வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ருருரு அமீத்ஷா மக்களவைத் தேர்தலில் பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பது குறித்த பொதுமக்கள் கருத்துக் கேட்பு கூட்டம் இன்று தொடங்கியது புதுதில்லியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சித் தலைவர் திரு அமீத்ஷா உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்ட அனைத்துதரப்பு மக்களின் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு தேசிய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை அடிப்படையாகக்கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என திரு

கட்சித்தலைவர் திரு அமீத்ஷா ஒருமாத காலம் நடைபெறும் இந்த பிரச்சாரத்தில் சமூக ஊடகங்கள் மின்னஞ்சல் உள்ளிட்டவைகளின்மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான மக்களிடம் கருத்துக்கள் சேகரிக்கப்படும் என்றார்

இதனிடையே இவ்விபத்து குறித்த விசாரணை தொடங்கியுள்ளதாக கிழக்கு மத்திய ரயில்வே தலைவர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார்

இவ்விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தனது ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம்பெற பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார் ருருரு ராஜ்நாத்சிங் மேற்கு வங்கம் அஸாம் மாநிலங்களில் பங்களாதேஷ் உடனான சர்வதேச எல்லைகள் நவீன தொழில்நுட்பத்தின்மூலம் மூடப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு

மேற்கு வங்க மாநிலம் அலிப்புர்துவார் மாவட்டம் பெலகாட்டாவில் பொதுக்கூட்டத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவல் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட எல்லைக் குற்றங்களை தடுத்து உள்நாட்டுப் பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் ருருரு அஸ்வினி குமார் சவ்பே நாட்டில் சுகாதார மையங்கள்மூலம் தரமான அடிப்படை மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை இணை அமைச்சர் திரு

சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் திரு துரைமுருகன் திரு

பாலு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

காஞ்சிபுரம் நினைவில்லத்தில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு பொன்னையா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சென்னை கே

நகர் சக்தி விநாயகர் கோவிலில் நடைபெற்ற பொது விருந்து நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சென்னை திருவாண்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் பொது விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்றார் சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் கோவிலில் மாநில மின் துறை அமைச்சர் திரு

தங்கமணி பொதுவிருந்து நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டிநாயனப்பள்ளி முருகன் ஆலயத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபாகர் பங்கேற்றார்

இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுந்தரேஷ் ஜெயச்சந்திரன் மற்றும் மாநில அமைச்சர்கள் திரு

வி சண்முகம் திரு

சம்பத் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அன்புச் செல்வன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மணிகண்டன் என்ற காவலர் பணிச்சுமை காரணமாக கற்கொலை செய்து கொண்டதாக வெளியான செய்தி காவலர்களின் மன அழுத்தத்தை எடுத்துரைப்பதாக கூறினார்